மாலை பிரச்சாரம் நிறைவடைந்தது

இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அமைதியையும் வளர்ச்சியையும் உறுதி செய்ய இந்தியாவும் வியட்நாமும் உறுதி அளித்துள்ளன

அமெரிக்கா இரண்டு மடங்கு உயர்த்தியுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப்போட்டிக்காள இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி அக்கட்சித் தலைவர் திரு அமித் ஷா ஆகியோர் ஹரியானாவிலும் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஹிமாச்சலப் பிரதேசத்திலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வத்ரா உத்தரப்பிரதேசததிலும் பிரச்சாரம் மேற்கொண்டனர்

சாம் பிட்ரோடா தெரிவித்துள்ள சர்ச்சைக்குரிய கருத்து காங்கிரஸ் கட்சியின் மனோபாவத்தை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

திரு சாம் பிட்ரோடா தெரிவித்துள்ள கருத்துகளுக்கு பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அருண்ஜெட்லி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் அந்த தாக்குதல் சம்பவம் வேதனை அளிக்ககூடியது என்றும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மீது தூக்குதல் நடத்துவது வெட்ககேடானது என்றும் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியினர் பேகவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று கூறியுள்ளார்

உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி திரு எப் எம் இப்ராஹிம் கலிஃபுல்லா தலைமையிலான குழு இன்றைய விசாரணையின்போது கால அவகாசம் கோரியது

கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி மத்தியஸ்தர் குழுவை நியமித்தப் பின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் நீதிபதிகள் டி ஒய் சந்திரஞ்ட் அசோக் பூஷன் எஸ் ஏ போப்டே எஸ் அப்துல் நசீர் ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வின் முன் இன்று விசாரணைக்கு வந்தது

வியட்நாம் தலைநகர் ஹனோயில் இருநாடுகளின் குடியரசு துணை தலைவர்கள் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் போது இது வலியுறுத்தப்பட்டது இருதரப்பு ஒத்துழைப்பு பாதுகாப்பு அணுசக்தியை ஆக்கபுர்வமாக பயன்படுத்துவது விவசாயம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன புதப்பிக்கப்பட்ட எரிசக்தி உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட துறைகளிலும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது இக்கூட்டத்திற்கு பின் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தனர்

ஆசியான் நாடுகள் கூட்டமைப்பில் இருநாடுகளும் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இந்திய பசிபிக் மண்டலத்தில் அமைதியையும் நிவைப்பாட்டையும் உறுதி செய்யவும் தொடர்ந்து ஒத்தழைப்பது என்று தெரிவிக்கப்பட்டது கிழக்கத்திய பகுதிகளின் கொள்கையிலும் உறுதியாக நிலைத்திருப்பது என்றும் உறுதி செய்யப்பட்டது

இச்சுப்பவத்தில் பாதிக்கப்பட்ட சீக்கியர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமௌ காங்கிரஸ் தலைமை பாடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

உணர்ச்சிபூர்வமான விஷயங்கள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காங்கிரஸ் தனது தொண்டர்களை கேட்டுக்கொண்டுள்ளது

அமெரிக்கா இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூடுதலாக விதிக்கப்பட்டுள்ள வரிகள் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மட்டுமே பொருந்தம் என கூறியுள்ளது இதுகுறித்து தனது கவலையை வெளியிட்டுள்ள சீனா இதனை சமாளிக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்கப்போவதாகவும் தெரிவித்துள்ளது சீன வர்த்தகதுறை அமைச்சகம் தலைநகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்காவுடனான வர்த்தக ரீதியிலான பிரக்சினைகளுக்கு ஒத்துழழப்பு மற்றும் நேரடி பேக்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணப்படும் என்று தெரிவிக்க்பபட்டுள்ளது குண்டுவெடிப்பு சம்பவங்களைத் தொடர்ந்து அகதிகளாகி இருப்போரையும் அடைக்கலம் கோருவோரையும் பாதுகாக்க வேண்டும் என்று இலங்கை அரசை சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன இவர்கள் மீது நியாயமின்றி இலக்கு வைப்பதாகவும் நில உடைமையாளர்களின் நிர்பந்தம் காரணமாக அவர்கள் தங்களின் வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதாகவும் கிடைக்கும் தகவல்கள் கவலை அளிப்பதாக இந்த அமைப்புகள் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் தெிவித்துள்ளன

சா்வதேச பொது மன்னிப்பு அமைப்பு மனித உரிமைகள் கண்காணிப்பு உள்ளிட்டவை கையெழுத்திட்டுள்ள வேண்டுகோளில் காவல் நிலையங்களிலும் வழ்பாட்டுத் தலங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ள அகதிகளை உரிய இடங்களுக்கு மாற்ற வேண்டுமென்று அரசை கேட்டுக் கொண்டுள்ளன கடைசி நேர விமான பயணிகளுக்கு கட்டண சலுகை அளிக்க ஏர் இந்தியா முடிவு செய்துள்ளது

இன்று ஏர் இந்தியா தலைமையகத்தில் நடைபெற்ற வர்த்தக ஆய்வுக்கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது பொதுவாக கடைசி நேர விமான டிக்கெட்டுகளுக்கு விமான சேவை நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதுதாள் நடைமுறையில் உள்ளது என்றும் ஏர் இந்தியா நிறுவனத்தின் இந்த முடிவு அவசர தேவைகளுக்காக கடைசி நேத்தில் விமானத்தை தேடி வரும் பயணிகளுக்கு இந்த கட்டண சலுகை ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார பத்ரிநாத் புனித தலத்தின் தகவல் இணையதளம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சார்தம் யாத்திரை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது

இமயமலையில் அமைந்துள்ள பத்ரிநாத் திருக்கோவில் வேதமந்திரங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகளுடன் இன்று அதிகாலை நான்கே கால் மணிக்கு பிரம்மமுகூர்த்தத்தில் தொடங்கியது கேதர்நாத் திருக்கோவிலுக்கான தகவல் இணையதளம் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது விசாகப்பட்டிணத்தில் இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்க உள்ள போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறதி ஆட்டத்தில் மும்பை அணியை எதிர்கொள்ளும் சா்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அங்கீதா ரெய்ளா அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளார்

ஐந்து ஆட்டங்கள் கொண்ட இந்தத் தொடரில் இரண்டு ஆட்டங்கள் முடிவடைந்துள்ளன